தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது பேரவையில் மறைந்த உறுப்பினர்களுக்கு அவை தலைவர் திரு ப தனபால் இரங்கல் தெரிவித்தார் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் விக்கிரவாண்டி தொகுதி உறுப்பினர் ராஜாமணி ஆகியோரது நினைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன

பல்வேறு துறைகளுக்கான மானியக்கோரிக்கைகள் மீதான விவாதம் வரும் திங்கட்கிழமை அன்று தொடங்கும் சட்டமன்ற பேரவைக் கூட்டம் இன்று தொடங்கியதையடுத்து அஇஅதிமுக சுட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேரவைக்கூட்டத்தொடரின்போது நடைபெறவுள்ள மானியக்கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் உறுப்பினர்கள் நடந்துகொள்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக அஇஅதிமக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழக சட்டப்பேரவைத்தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வலியுறுத்தப்போவதில்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித்தலைவரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவைத்தலைவரிடம் இதுதொடர்பாக கடிதம் கொடுத்திருப்பதாக கூறினார் தமிழகத்தில் கடும் குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை தீர்த்து வைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் திமுக பேரவையில் செயல்படும் என்றும் அவர் கூறினார் சுட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் திமுக உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து அஅக்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் சாலைவிதிகளை மீறுபவர்களுக்கு மின்னனு பண பரிமாற்ற முறை மூலம் அபராதம் வசூலிப்பதற்கு வசதியாக மின்னணு கருவிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காவலர்களுக்கு இன்று வழங்கினார் சென்னை தலைமைச்செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக போக்குவரத்து காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இக்கருவிகள் வழங்கப்பட்டன ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படி சாலை விதிகளை மீறுபவர்களுக்கு உடனடி கட்டணம் வசூலிக்கப்பட்டது

இதனால் காணாமல்போன வாகனங்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்க்ள குறித்த விவரங்கள் அனைத்தும் எளிதில் கண்காணிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இக்கூட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களில் நிலவும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்றது

குடிநீர் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தனிநபர் கழிவறைகளை கட்டுவது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது திருவாரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை அனுமதிக்க முடியாது என்று விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு டி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசுகள் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலனை பாதுகாக்குமாறும் மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களை கைவிடுமாறும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது தேனி மாவட்டத்தில நடைபெற்ற கிராமசபைக் கூட்டத்தில் நிலத்தடிநீர் மேம்பாடு குறித்தும் மழைநீர் சேகரிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது

பயங்கரவாதத்தை எதிர்த்து ஐநாவின் தலைமையின்கீழ் ஒருமித்த நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன உலகம் முழுவதிலும் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரிக்ஸ் நாடுகள் பயங்கரவாத கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் நிதி ஆதாரங்களுக்கு எதிராக முதல் நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இண்டர்நெட் வழியாக தீவிரவாத செயல்களை வளர்த்து வரும் அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என்றும் இதற்கு தனியார் நிறுவனங்கள் அரசுகளுடன் ஒத்துழைக்கவேண்டும் என்றும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரேசில் ரஷ்யா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் கலந்துகொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர்

தனிப்பட்ட முறையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஸி ஜிங் பிங் ஆகியோர் கலந்துகொண்டனர் உலக அளவில் நிகழ்ந்து வரும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கலையும் பிரதமர் சந்தித்தார் இருதரப்பு கூட்டத்தில் பேசிய அவர் செயற்கை அறிவு இணைய பாதுகாப்பு மின்னணு தொடர்பான விவகாரங்கள் போன்றவற்றில் இருநாடுகளின் ஒத்துழைப்பு திட்டங்கள் குறித்து விவாதித்தார் ஜம்முகஷ்மீர் மாநிலத்தில் மேலும் ஆறு மாதங்களுக்கு குடியரசுத்தலைவர் ஆட்சியை நீட்டிப்பது தொடர்பான தீர்மானம் மக்களவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது இந்த தீர்மானத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார் இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

பிரதமரின் விவசாயிகளுக்கான திட்டத்தின் மூலம் விளைப்பொருட்களுக்கு உண்மையான மதிப்பு கிடைத்திருப்பதாக மத்திய உணவுப்பதப்படுத்துதல் துறையின் இணையமைச்சர் திரு ராமேஸ்வர் டெலி கூறியுள்ளார் தஞ்சாவூரில் இந்திய உணவுபதப்படுத்துதல் தொழில்நுட்ப கழகத்தில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் பேசிய அவர் பால் வாழை மாங்காய் இறால் மற்றும் மசாலாப் பொருட்கள் உற்பத்தியில் முன்னணி நாடாக இந்தியா விளங்குகிறது என்று குறிப்பிட்டார் உணவுப்பதப்படுத்துதல் தொழில்நுட்பத்தில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறினார்

சென்னை ஆவடியில் உள்ள விமானப்படையின் இயந்திரவியல் பிரிவில் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது

அரியலூரில் மாவட்ட வேலைவாய்ப்புத் துறையின் சார்பில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமான இளைஞர்கள் கலந்துகொண்டனர்

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அரசு அனுமதியின்றி இயங்கும் சாயப்பட்டறைகளை அகற்றும் பணி இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திருவள்ளுரில் மும்மாரி திருவள்ளுர் என்ற திட்டத்தின் மூலம் நீர் நிலைகளை பராமரிக்கும் பணிகளுக்கு பொதுமக்களும் தன்னார்வலர்களும் ஒத்துழைக்கவேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

திருநெல்வேலியில் துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பான முறையில் துப்புரவு பணிகளை மேற்கொள்வது தொடர்பான செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டதுமாநில தீயணைப்புத்துறையின் சார்பில் இதற்கான பயிற்சி வழங்கப்பட்டதாக நெல்லை மாநகராட்சி நகர அலுவலர் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார்

இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பந்து வீச தீர்மானித்தது